நடைபெறுகிறது

பாதுகாப்புத்துறை அமைச்ச் திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டுள்ளார்

மாநில அரசுகளுக்கு மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இராணி வேண்டுகோள் விடுத்துள்ளார்

விலையிலேயே வழங்கப்படும் என மத்திய உணவுத்துறை தெரிவித்துள்ளது

அணியை நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது இனி விரிவான செய்திகள் சுட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்ற நான்கு மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறுகிறது

இதற்கான ஏற்பாடுகள் குறித்து அந்தந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் நேற்று ஆய்வு செய்த தலைமை தேர்தல் ஆணையர் திரு கூஷில் சந்திரா இம்மாநிலங்களில் தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி முடித்ததற்கு பாராட்டு தெரிவித்தார்

இரண்டு தவணை தடுப்பூசி செலுத்திக்கொண்ட அல்லது ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்து நோய் தொற்று பாதிப்பு இல்லையென சான்றிதழ் பெற்ற வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் மட்டுமே வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் அனுமதிக்கப்பட வேண்டுமென தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இந்த தேர்தல் சிறப்பு செய்தி அறிக்கைகளை அஞ்சல் செய்யும்

இதனிடையே பல்வேறு நாடுகளில் இருந்து திரவ ஆக்ஸிஜன் நிரப்பப்பட்ட க்ரையோஜெனிக் கன்டெய்னா்கள் மற்றும் மருத்துவ சாதனங்களை ஏற்றிவருவதற்காக ஐ என் எஸ் ஜலஸ்வா உள்ளிட்ட கடற்படைக்கு சொந்தமான ஏழு கப்பல்கள் அனுப்பப்பட்டுள்ளன

உதவி தேவைப்படும் குழந்தைகளின் நலனை கண்காணிக்க குழந்தைகள் நல குழுக்களை அமைக்குமாறும் மாநில அரசுகளிடம் தமது அமைச்சகம் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் திருமதி ஸ்மிருதி இராணி தெரிவித்துள்ளார் தனிநபர் பயன்பாட்டிற்கான ஆக்ஸிஜன் செறிவூட்டிகளை இறக்குமதி செய்வதற்கு ஏதுவாக அவற்றை கங்க அனுமதியில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்ட பொருட்களுக்கான பட்டியலில் மத்திய அரசு சேர்துள்ளது

இதனிடையே அமெிக்காவில் இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் கட்டுப்பாட்டு சாதனங்கள் மற்றும் இதர மருத்துவ உபகரணங்களுடன் மேலும் ஒரு விமானம் நேற்று இந்தியா வந்தடைந்துள்ளதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது

மேலும் நடமாடும் ஆக்ஸிஜன் உற்பத்தி மையம் ஆக்ஸிஜன் நிரப்பும் சாதனத்தை இந்த வாரம் இந்தியாவிற்கு அனுப்புவதாகவும் ஜொ்மனி அரசு தெரிவித்துள்ளது எத்தனால் எரிபொருள் தயாரிப்பதற்காக இந்திய உணவு கழகத்தால் விநியோகிக்கப்படும் அரிசி நடப்பு நிதிபாண்டிலும் தொடர்ந்து குவிண்டாலுக்கு இரண்டாயிரம் ரூபாய் விலையிலேயே வழங்கப்படும் என மத்திய நுகா்வோா் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை தெரிவித்துள்ளது

எத்தனால் கலந்து விற்பனை செய்வதை ஊக்குவிக்கும் இதுபோன்ற நடவடிக்கைகள் விவசாயிகளுக்கு பேருதவியாக அமையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அனுஆயுத விவகாரம் தொடர்பாக வியாட்நாமில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து ஈராளின் எரிசக்தி மற்றும் வங்கி செயல்பாடுகளுக்கு அமெரிக்கா விதித்திருந்த தடை நீக்கப்படுவதாக ஈரான் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார் இதன்படி ஈரானின் எண்ணெய் மற்றும் இயற்கை ளிவாயு வாகன தொழில் நிதி சேவைகள் வங்கிகள் மற்றும் துறைமுகங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடைகள் அனைத்தும் விலக்கிக் கொள்ளப்படவுள்ளதாக அவர் கூறியுள்ளார் அடுத்த சுற்று பேச்சுவார்ததைகள் ஆறு நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன